இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளி்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது மக்களவைத் தொடங்கியதும் அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றிபெற்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர் தமிழ்நாட்டில் வேலூர் மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக வைச் சேர்ந்த திரு கதிர் ஆனந்த் உட்பட ஐந்து பேர் உறுப்பினர்ளாக பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது ஜம்மு கஷ்மீரில் காவலில் வைக்கப்பட்டுள்ள தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபரூக் அப்துல்வா விடுவிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் மறைந்த உறுப்பினர்கள் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி ராம்ஜெத்மலாளி குருதாஸ் தாஸ் குப்தா உள்ளிட்ட ஐந்து பேரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசிய மாநிலங்களவைத் தலைவர் திரு பெங்கையா நாயுடு அருண்ஜேட்லியின் மறைவால் நாடு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரை இழந்திருப்பதாகக் குறிப்பிட்டா் இரங்கல் தீர்மானத்தின் மீது கட்சி வேறுபாடின்றி பேசிய அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் அருண்ஜேட்லியின் சிறந்த பண்புகளை நிர்வாகத் திறமையையும் பாராட்டி பேசினர் உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இந்தியாவின் கொள்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் சிறப்பானதாக அமைந்திருப்பதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தேர்தல் மூலமான அரசியல் தவிர நாட்டின் நலன் கருதியும் அதன் வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் மாநிலங்களவையில் ஆரோக்கியமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் எடுத்துரைத்தார் சட்டமேதை பாபா சாகேப் அம்பேத்கரின் அரும்பணியை பிரதமா் பாராட்டினாா் அனைத்து மாநிலங்களின் நலனுக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கும சிறந்த இடமாகக் மாநிலங்களவை திகழ்வதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் பிரதம் டாக்டர் மன்மோகன்சிங் மத்திய அரசின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்வதற்கும் மாநிலங்களின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநிலங்களவை சிறப்பான பங்கு வகித்து வருவதாகக் கூறினார் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் மசோதாக்கள் அவரகதியில் நிறைவேற்றப்படாமல் அதனைப் பற்றிய விவாதங்களை மேற்கொண்ட பின்னரே அவை சட்டமாக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

அனைத்து உறுப்பினர்களும் ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்க வேண்டுமென்றும் அவையின் மாண்பை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எந்த விவகாரம் குறித்தும் வெளிப்படையாக பேசுவதற்கு அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத் தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் விவாதங்களில் பங்கேற்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதற்கு ஏதுவாக அரசு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் திரு ஆதி ரஞ்ஜன் சௌத்திரி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

ரிள்வ் வங்கி அறிவித்துள்ள வங்கிகளுக்கான குறுகியகால கடன் வட்டி விகிதக் குறைப்பு நடவடிக்கையை அனைத்து வங்கிகளும் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதை அடுத்து ஐந்து ட்டிரில்லியன் அமெிக்க டாவர் பொருளாதார நிலையை எட்ட முடியும் என்று திருமதி நிர்மலா சீரதாராமன் உறுதிபட தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு ஷரத் அரவிந்த் பாப்டே இன்று பதவியேற்றுக் கொண்டாா் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிய் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி மூத்த தலைவா் திரு எல் கே அத்வானி உள்ளிட்டோா் பங்கேற்றனா்

தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள திரு பாப்டே க்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளாது என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தமிழகத்தில் உயரழுத்த மின்சாரம் கொண்டு செல்ல விவசாய விளை நிலங்களில் மின் கோபுரங்கள் மற்றும் மின் பாதைகள் அமைக்கும்போது அவர்களுக்கு உரிய இழப்பீடு உயர்த்தி வழங்கப்படுவதாகக் கூறினார் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் மின்சாரம் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் உயா்மின் கோபுரம் அமைக்கும் நிலங்களில் விவசாயம் செய்யலாம் பாதிப்புகள் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் அரசியல் காரணங்களுக்காக சிலர் தவறான தகவல்களை மக்களிடையே பரப்பி வருவதாகவும் திரு தங்கமணி குற்றம்சாட்டினார்

விருதுநக் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு மற்றும் கோவிலாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்காக நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இன்று விழுப்புரத்தில் நடைபெற்ற முதலமைச்சா் குறைதீர்க்கும் முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சா்பில் பெறப்பட்ட மனுக்களில் தகுதியானவா்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவா் வழங்கினார்

தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்கான பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தல் எந்த நேரத்தில் நடைபெற்றாலும் அதனை சந்திப்பதற்கு தமது கட்சி தயாராக உள்ளதாகத் தெரிவித்தாா் இலங்கையின் புதிய அதிபராக திரு கோத்தபையா ராஜபக்ஷே இன்று பதவியேற்றுக் கொண்டாா் அனுராதாபுரத்தில் உள்ள பழமையான புத்த ஆலயத்தில் ் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலங்கையின் தலைமை நீதிபதி ஜெயந்தா ஜெயசூரியா அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா்

இலங்கையில் வாழும் அனைத்து சமுதாயத்தினரின் ஆதரவுடனும் நாட்டை முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு செல்ல விரும்புவதாகக் கூறினார் ஆட்சியில் ஊழலுக்கு இடமில்லை என்றும் நிர்வாகம் வெளிப்படையான தமது முறையில் செயல்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திரு ஆர் கண்ணன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு வ மயில்வாகனன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் திருவள்ளூரில் உள்ள அனைத்து மகளிட் காவல் நிலையத்தில் குழந்தை நேய காவல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று திறந்து வைத்தார்

மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டது